பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திருச்சியில் தொடங்கி வைக்கிறார்

ஆட்சியிலிருந்து அகற்றுவதே அவர்களின் நோக்கமாக உள்ளது என்றும் மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார்

நகராட்சிகளில் கடிநீர் விநியோகம் தெருவிளக்கு செயல்பாடு உள்ளிட்டவற்றை செயலி மூலம் கண்காணிக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் திரு மணிகண்டன் தெரிவித்திருக்கிறார்

மத்திய தலைமைச் செயலக அணியை சந்திக்கிறது இனி விரிவான செய்திகள் பொழுதுபோக்குத் துறைக்கென தனிப்பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்குவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

மும்பையில் இந்திய திரைப்படம் குறித்த தேசிய அருங்காட்சியகத்தை நேற்று திறந்து வைத்துப் பேசிய போது இதனைத் தெரிவித்த அவர் திரைப்படங்களும் சமூகமும் ஒன்றுக்கு ஒன்று பிரச்னைகளை எதிரொலிக்கக் கூடியவை என்றார் சமூகத்தில் நடைபெறுவதைதான் திரைப்படங்களில் நாம் காண்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒருகாலத்தில் முன்னணி நகரங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே திரைப்படத்துறையில் நுழைய முடியும் இருந்ததாகவும்

தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கான வழித்தடத்தை அத்துறைக்கான அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திருச்சியில் தொடங்கி வைக்கிறார் திருச்சி சேலம் ஒசூர் கோவை மதுரை சென்னை ஆகிய இடங்களை உள்ளடக்கியதாக இந்த உற்பத்தி வழித்தடம் அமையும் இதன்மூலம் பாதுகாப்புத்துறைக்கான தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட உள்ளன ஏற்கனவே நாட்டின் முதலாவது ராணுவ உற்பத்தி வழித்தடம் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது திருச்சியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புதுறை தொடர்பான மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாக உள்ளன பின்னர் கோவையில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு சாதனங்களின் கண்டுபிடிப்புகளுக்கு உதவிடும் மையத்தையும் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் தொடங்கி வைக்கிறார் நாடு முழுவதும் ஆயுதக் காவல் படையை சேர்ந்த வீரர்கள் மனஅழுத்ததை குறைப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் வீரர்களின் மனஅழுத்தத்தை குறைக்க தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் கழகத்தின் உதவியை பெறுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வீரர்கள் மன அழுத்தத்திற்கான சூழ்நிலையை எதிர்கொள்வது குறித்து முறையான பயிற்சிகள் வழங்குவதற்கு ஏதுவாக நாடு தழுவிய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா மனநலம் தொடர்பான சவால்களுக்கு முறையான பயிற்சியை தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் நிறுவனம் வழங்கும் என தாம் நம்புவதாக கூறினார் வரும் பொதுத்தேர்தல் நாட்டின் உண்மையான ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் தேர்தல் என ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற எதிர்கட்சிகளின் பேரணிக்கு அவர் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் இதனைத் தெரிவித்துள்ளார் இந்த பேரணியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி கலந்து கொள்ள இயலாத நிலையில் அக்கட்சி சார்பில் திரு மல்லிகார்ஜூன கார்கே மற்றும் அபிஷேக் மனு சிங்வியை அனுப்பியதாக திருமதி சோனியா காந்தி கூறினார் திரிணாமூல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையில் எதிர்கட்சிகள் நடத்திய பேரணி சந்தர்ப்பவாத கட்சிகளின் பேரணி என்று பிஜேபி தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் நாட்டின் எதிர்காலம் குறித்து எந்தவொரு வழிகாட்டுதலும் இல்லாமல் பிரதமர் திரு நநரேந்திர மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றுவது ஒன்றையே குறிக்கோளாக எதிர்கட்சிகள் கொண்டுள்ளதாகக் கூறினார் தேர்தல் சீர்திருத்தம் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைகளை அளிக்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைக் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது மின்னு வாக்குப்பதிவு எந்திரத்தில் முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க திரு அபிஷேக் சிங்வி திரு அகிலேஷ் யாதவ் திரு அர்விந்த் கேஜ்ரிவால் உள்ளிட்ட நான்கு உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திரிணாமூல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் தேர்தலின் போது யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தும் விவிபாட் சாதனங்களின் பயன்பாட்டை அதிகப்படுத்தவும் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அஇஅதிமுக தொடர்ந்து எதிர்க்கும் என்று மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுரை கூறியிருக்கிறார் கும்பகோணத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்குத் தேவையான நிதியை ஒதுக்கவில்லை என்று குறை கூறினார் காவிரி பிரச்னையில் மத்திய அரசு உரிய முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றும் மக்களவையில் இப்பிரச்னையை எழுப்பியதற்காக அஇஅதிமுக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அஇஅதிமுக ஆட்சியைக் கலைக்க முடியாததால் முதலமைச்சர் மீது திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொலைப்பழி சுமத்துவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த சதித்திட்டத்திற்கு பின்னால் உள்ள அரசியல் பின்னணியை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்று கூறினார் வரும் மக்களவைத் தேர்தலில் இதற்கெல்லாம் தமிழக மக்கள் உரிய தீர்ப்பை வழங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் நகராட்சி மற்றும் ஊரகப்பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தெருவிளக்கு செயல்பாடு சாலை வசதி உள்ளிட்டவை செயலி மூலம் கண்காணிக்கும் வசதி முதன்முறையாக ராமநாதபுரம் நகராட்சியில் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு மணிகண்டன் தெரிவித்திருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில ்பேசிய அவர்

எதிர்க்கட்சிகளின் கூட்டணி இந்திய அரசியலில் எந்தத் தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார் திருநெல்வேலியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள பிஜேபி தயாராகி விட்டதாகக் கூறினார்

அதன்பின்னர் மாநிலத்தில் வலுவான கூட்டணியை பிஜேபி அமைக்கும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமியை ஒட்டி இன்று கிரிவலம் நடைபெறுகிறது தை பௌர்ணமி என்பதால் அதிகளவில் வரும் பக்தர்களின் வசதிக்காக நகராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் மின்விளக்கு கழிப்பறை போன்ற வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன பாதுகாப்பிற்காக கூடுதலாக காவல்துறையினர் பணியமர்த்தப் பட்டுள்ளனர் இன்று சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது மாநில அரசு போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு பகுதிகளிலிருந்து திருவண்ணாமலைக்கு இன்று இயக்கப்பட்டு வருகின்றன

இதன் சிறப்பம்சமான தைப்பூச ஜோதி தரிசனம் நாளை காலை ஆறு மணிக்கு தொடங்கி செவ்வாய்கிழமை அதிகாலை ஐந்தரை மணி வரை ஆறு காலங்களாக நடைபெறும் அப்போது ஏழுமுறை திரைகள் விலக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும்

கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணி அடுத்தாண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஸ்ரீகாந்த் ஜெனா காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்

திருநெல்வேலியில் இன்று முதலமைச்சர் கலந்து கொள்ளும் பொதுக் கூட்டம் நடைபெற உள்ளதால் நெல்லைடவுன் கீழரதவீதி மற்றும் தெற்கு ரதவீதிகளில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

இதனால் ஆட்டத்தின் வெற்றி தோல்வியைத் தீர்மானிக்க பெனால்டி ஷூட் அவுட் முறை கடைப்பிடிக்கப்பட்டது

மலேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் தோல்வியடைந்தார்